புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்படும் விபத்துக்களை எதிர்கொள்ள அரசு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் முப்படைகளின் முதலாவது தலைமைத் தளபதியாக ஜெனரல் பிபின் ராவக் நியமிக்கப்பட்டுள்ளார்

நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சி சி டிவி கோரா பொருத்தக்கோரி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இந்த மனுக்கள் நேற்று நீதிபதி திரு பார்த்திபன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜான வழக்கறிஞர் வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகள் முழுவதும் வீடியோ பதிவு மூலம் கண்காணிக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார் தமிழ்நாடு பஞ்சாயத்து தேர்தல் சுட்டத்தின்படி மலுதாரர்களின் கோரிக்கை ஏற்கனவே அமலில் உள்ளதாகவும் இந்த விதிகளை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுத்துபூர்வ அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வேட்பாளர் மற்றும் அவரது முகவர் அனுமதிக்கப்படுவதுடன் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தேர்தல் ஆணையத்தின் இந்த உறுதியை வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகள் முழுமையாக பின்பற்றுவார்கள் என்று நம்புவதாகக் கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்

கண்ணப்பன் அறிவித்துள்ளார்

புத்தாண்டு கொண்டாட்டங்களின்போது ஏற்படும் விபத்துக்களை எதிர்கொள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

சாமான்ய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வுகாணும் வகையில் நமது ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நேற்று தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போதைய அறிவுசார் சகாப்தத்தில் இளைஞர்களின் கண்டுபிடிப்பு உணர்வுதான் மிகவும் சக்திவாய்ந்த ஆதாரம் என்றார் அறிவுத்திறன்தான் மிகப்பெரிய முதலீடு என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் முறையான உணவுகளை உண்பதுடன் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார்

ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

ஏழை மக்களுக்கு அதிநவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்வதில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பேருதவியாக உள்ளது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்தவமனையில் எம் ஆர் ஐ ஸ்கேன் வசதியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரொக்கமற்ற மருத்துவ வசதிகளை ஏழை மக்கள் பெறமுடியும் என்றார் முப்படைகளின் முதலாவது தலைமைத் தளபதியாக தற்போதைய ராணுவத் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜெனரல் பிபின் ராவத் ரானுவ தளபதி பதவியிலிருந்து இன்றுடன் பணி ஒய்வு பெறும் நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட தலைமை தளபதி பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மறு உத்தரவு வரும் வரை அல்லது பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் வரை ஜெனரல் பிபின் ராவத் இப்பதவியில் நீடிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளின் செயல்பாட்டில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் நாட்டின் ராணுவ வலிமையை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்தப் புதிய பதவி உருவாக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கடற்படைத் தளங்களில் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் சமூக ஊடகங்களைப் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது விசாகப்பட்டிணம் மற்றும் கார்வார் உள்ளிட்ட கடற்படை தளங்களில் பணியாற்றும் மாலுமிகள் ஏழு பேர் ரகசிய தகவல்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக மலைப்பாதைகளில் வாகனங்கள் பள்ளத்தில் விழுவதை தடுக்க கொரிய தொழில்நுட்பத்தின்படி கழலும் ரப்பர் தடுப்புச் கவர்கள் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைக்கப்பட்டு வருகின்றன சோதனை அடிப்படையில் கல்லட்டி மலைப்பாதையில் அமைக்கப்படும் இந்த ரப்பர் தடுப்புச் சுவர்கள் வெற்றி அடையும் பட்சத்தில் பெரிய விபத்துக்கள் தடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி

இருவரிச் செய்திகள் அமெரிக்காவில் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்ததை அடுத்து

பயனிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருச்சி மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஐதராபாத்திற்கு சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்படுமென தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

ராஜீவ் மேத்தா தெரிவித்துள்ளார்